கொரோனா தொற்றுக்கு முடிவு கட்டுவதாக தடுப்பூசிகள் அமையும் என்று மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ் வர்தன் கூறியுள்ளார் கொரோனா தடுப்பூசிகள் அண்டை நாடுகளை போலவே தேவைப் பட்டால் இதர நாடுகளுக்கும் வழங்கப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார்

மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்புற விவகாரங்கள் துறைச் செயலர் திரு துர்கா சங்கர் மிஸ்ரா இக்கூட்டத்தில் பேசுகையில் திட்டப்பணிகளை விரைந்து நிறைவேற்றுவதற்கான உத்திகளை மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் உருவாக்க வேண்டும் எனக் கேட்டுக்கொண்டார் திட்டத்தின் அமலாக்கம் நிலையாக முன்னேறி வருகின்ற போதிலும் அனைத்து அடிப்படை வசதிகளும் அடங்கியதாக வீடுகளை கட்டி முடிக்க தேவை இருப்பதாக அவர் கூறினார் மலிவான வாடகையுடன் கூடிய வீட்டு வசதி வளாகங்களை கட்டும் திட்டத்தின் அமலாக்கத்தையும் மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் துரிதப்படுத்த வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் மோடி வாரணாசி வாரணாசியை சேர்ந்த கொரேனா தடுப்பூசி இயக்கப் பணியாளர்கள் மற்றும் பயனாளிகளுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை காணொளி காட்சி மூலம் உரையாற்ற இருக்கிறார் உலகிலேயே மிகப் பெரிய இந்தியாவின் கொரோனா தடுப்பூசி இயக்கம் சுமுகமான முறையில் அமைவதை உறுதிப்படுத்தும் வகையில் விஞ்ஞானிகள் அரசியல் தலைவர்கள் அதிகாரிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ச்சியான முறையில் விவாதித்து வருவதும் குறிப்பிடதக்கது

நரேந்திர மோடி காணொளி காட்சி மூலம் கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிறார்

ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் அசாம் மாநில ஆளுநர் பேராசிரியர் ஜெகதீஷ் முகி அம்மாநில முதலமைச்சர் திரு சர்பானந்தா சோனாவால் ஆகியோரும் பங்கேற்க உள்ளனர்

கொல்கத்தா விக்டோரியா நினைவு இல்லத்தில் நடைபெற உள்ள பராக்கிரம தினக் கொண்டாட்டங்களின் தொடக்க விழாவிற்கு அவர் தலைமை ஏற்பார்

பராக்கிரம தினக் கொண்டாட்டங்களின் துவக்க விழாவில் நேதாஜி பற்றிய நிரந்தாக் கண்காட்சி ஒன்றும் தொடங்கப்பட உள்ளது நேதாஜி பற்றிய நினைவு தபால் தலை மற்றும் நாணயத்தையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிடவிருக்கிறார்

அசாம் மாநிலத்தின் பூர்வகுடி மக்களுக்கு நிலப்பட்டா மற்றும் ஒதுக்கீட்டு சான்றிதழ் வழங்க முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது

பக்க விளைவுகள் அல்லது எதிர் விளைவுகள் இயல்பானதே என்றும் எந்த தடுப்பூசி போட்டுக்கொண்டாலும் இத்தகைய விளைவுகள் ஏற்படத்தான் செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

கொரோனா தடுப்பூசி பற்றிய தவறான தகவல்களை தடுக்க வேண்டியது அவசியம் என்று அமைச்சர் கூறினார் கடந்த காலத்தில் இளம்பிள்ளை வாதம் போன்ற பல்வேறு நோய்களைக் கட்டுப்படுத்துவதில் தடுப்பு மருந்துகள் முக்கிய பங்காற்றி இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார்

புதுடெல்லியில் நடைபெறும் தேசிய மாணவர் படை முகாமில் இன்று என்சிசி மாணவர்கள் இடையே உரையாற்றிய அவர் உலகம் ஒரே குடும்பம் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் இந்தியா இதர நாடுகளுக்கு உதவி வருவதாக கூறினார் தேசிய மாணவர் படை இயக்கத்தை விரிவாக்க பிரதமர் திரு நரேந்திர மோடி முடிவு செய்திருப்பதாகவும் என்சிசி பயிற்சிகளை தொடக்குவதற்கான ஆயிரத்து நூறுக்கும் மேற்பட்ட பள்ளிகளை அரசு இனம் கண்டிருப்பதாகவும் பாதுகாப்பு அமைச்சர் கூறினார்

கோட்டூர் சாமி செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார் ஏனாம் புதுச்சேரியில் உள்ள காங்கிரஸ் அரசு நலத்திட்டங்களை நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி வருவதாக ஏனாம் பிஜேபி தலைவர் திரு துர்கா பிரசாத் குற்றம் சாட்டியுள்ளார் ஏனாமின் கனக்காலபேட் பகுதியில் இன்று நடைபெற்ற பிஜேபி கூட்டத்தில் உரையாற்றிய அவர் மக்கள் பணம் அரசால் வீணாக்கப்படுவதையே துணை நிலை ஆளுனர் டாக்டர் கிரண்பேடி கட்டுப்படுத்தி வருவதாக கூறினார்

கிரிக்கெட் அணி ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் வெற்றி பெற்ற இந்திய அணியினர் இன்று தாயகம் திரும்பி உள்ளனர் ஆயினும் கொரோனா நிலவரங்கள் காரணமாக இவர்கள் கிரிக்கெட் அபிமானிகளின் உற்சாக வரவேற்பைப் பெற முடியவில்லை

கொரோனா தொற்றுக்கு முடிவு கட்டுவதாக தடுப்பூசிகள் அமையும் என்று மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ் வர்தன் கூறியுள்ளார் கொரோனா தடுப்பூசிகள் அண்டை நாடுகளை போலவே தேவைப் பட்டால் இதர நாடுகளுக்கும் வழங்கப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார்